நடைபெறுகிறது

வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது

வென்றுள்ளது

ராஜினாமா செய்த சட்டப்பேரவை உறுப்பினா்கள் சிலரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டுமென கா்நாடக மாநில காங்கிரஸ் கமிட்டி அளித்த மனு குறித்தும் ஆய்வு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் ராஜினாமா கடிதங்கள் குறித்து மக்கள் நலன் சார்ந்து அரசியலமைப்பு சட்டப்படி முடிவெடுக்க இருப்பதாக மாநில ஆளுநருக்கு தாம் கடிதம் எழுதியிருப்பதாக பேரவைத் தலைவா் திரு ரமேஷ்குமார் தெரிவித்தார் மத்திய பட்ஜெட் குறித்த விவாதம் மக்களவையில் நேற்று நடைபெற்றது இந்த விவாதத்தில் கலந்துகொண்டு பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு வீரேந்திரசிங் மஸ்த் நாட்டின் வளர்ச்சியை மையமாக கொண்ட இந்த பட்ஜெட் ஏழைகள் மற்றும் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டுள்ளதாக கூறினாா் தெலங்கானா ராஷ்டிரிய கட்சி உறுப்பினர் திரு நம நாகேஸ்வரராவ் தென்மாநில வளர்ச்சிக்கு இந்த பட்ஜெட்டில் போதிய நிதி ஒதுக்கப்படவில்லை என்று கூறினார் வோக் ஜனசக்தி உறுப்பினர் திரு ராம்சந்திர பாஸ்வான் நலிவடைந்த மக்கள் மற்றம் விவசாயிகளின் நலனுக்காக பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ள அம்சங்கள் குறித்து பட்டியலிட்டார் பட்ஜெட்டில் மொத்த வருவாய் மொத்த செலவு குறித்த தகவல் வெளியிடப்படவில்லை என்று திமுக உறுப்பினர் திரு ஆ ராசா கூறினார் நாட்டில் பொருளாதார தேக்கநிலை நிலவுகிறது என்றும் வேலையில்லாத் திண்டாட்டம் அதிகரித்துள்ளது என்றும் குற்றம் சாட்டினார் திரிணாமூல் காங்கிரஸ் உறுப்பினா் திரு சிசிா் அதிகாரி பெட்ரோல் டீசல் மீது விதிக்கப்பட்ட வரியை ரத்து செய்ய வேண்டும் என்றும் பொதத்துறை நிறுவனங்களின் பங்குகளை விற்பனை செய்யக்கூடாது என்று வலியுறுத்தினாா் பட்ஜெட் நாட்டின் அபரிமித வளர்க்சிக்கு அடித்தளம் அமைப்பதாக உள்ளது என்றும் புதிய இந்தியாவை உருவாக்க இது உதவும் என்றம் பிஜேபி உறப்பினர் கர்னல் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் புகழ்ந்துரைத்தார்

அப்னாதல் கட்சியை சேர்ந்த திருமதி அனுப்பிரியா பட்டேல் இந்த பட்ஜெட் கிராமப்புற ஏழை மற்றும் விவசாயிகளின் நலன் சார்ந்த பட்ஜெட்டாக இருக்கிறது என்று குறிப்பிட்டார் பட்ஜெட் குறித்த விவாதத்தில் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் தெலுகு தேசம் ஐக்கிய ஜனதா தளம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் ஐக்கிய அரபு எமிரேட்டின் வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு ஷேக் அப்துல்லா பின் சையத் அல் நஹ்யான் பிரதமா் திரு நரேந்திர மோடி நேற்று தில்லியில் சந்தித்து பேச்சு வார்த்தை நடத்தினார் ஐக்கிய அரபு எமிரேட் இந்தியா நட்புறவு வலுப்படுத்தப்படும் என்று பிரதம் திரு மோடி தெரிவித்தார் வணிகம் பொருளாதாரம் எரிசக்தி மற்றும் இருநாட்டு மக்களுடனான தொடர்புகள் மேம்படுத்தப்படும் என்று தெரிவித்தார் ஐக்கிய அரபு எமிரேட்டின் வெளியுறவுத் துறை அமைச்சள் இரு நாடுகளின் ஒத்துழைப்பு குறித்தும் அளமதி வளம் ஸ்திரத்தன்மை ஆகியவற்றை மேம்படுத்த இருநாடுகளும் பாடுப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டதாக மத்திய வெளியுறவுத் துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பின் போது பிரதமர் திரு மோடி தனது ஐக்கிய அரபு எமிரேட் பயணத்தின் போது கொடுக்கப்பட்ட வரவேற்பு குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தாா் ஐக்கிய அரபு எமிரேட்டின் அதிபர் மற்றும் இளவரன் ஆகியோருக்கு நல்வாழ்த்துகளை பிரதமர் திரு மோடி தெரிவித்தாா் கடந்த ஐந்தாண்டுகளில் இருநாடுகளின் ஒத்துழைப்பு சிறப்பான விதத்தில் இருப்பதாக பிரதமா் திரு மோடி அப்போது தெரிவித்தார் இந்தியா ரஷ்யாவிற்கிடையிலான பொருளாதாரம் குறித்த முக்கியப் பேச்சுவார்த்தை இன்று தில்லியில் நடைபெறுகிறது இந்தப் பேச்சுவார்த்தையில் நித்தி ஆயோக் துணைத் தலைவர் திரு ராஜிவ் குமார் மற்றும் ரஷ்யாவின் பொருளாதார வளாச்சிக்கான துணை அமைச்சா் திரு திமுா் மேக்சிமவ் கலந்து கொள்கின்றனா்

இதில் போக்குவரத்து அடிப்படை கட்டமைப்புகள் அமைப்பதற்கான தொழில்நட்பம் விவசாயம் சிறு மற்றும் குறு வணிகம் ஆகியவை குறித்து விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது இந்திய ரஷ்ய இடையிலான முதலாவது பொருளாதாரப் பேச்சுவார்த்தை செயின்ட் பீட்டர்ஸ் பார்க்கில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்றது மத்திய வர்த்தகம் மற்றும் தொழிற்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இந்தோனேஷியாவின் வர்த்தகத் துறை அமைச்சள் திரு என்கார்டிக்பாஸ்டோ லுகிடா சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த சந்திப்பு நேற்று தில்லியில் நடைபெற்றது ஏஷியான் வாத்தகத் துறை அமைச்சா்களின் கூட்டம் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக இருவரின் சந்திப்பு நடந்துள்ளது இருநாடுகளும் ஏற்றுமதி குறித்து விவாதித்ததாக தெரிகிறது மேலும் விவசாயம் ஆட்டோமொபைல் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவம் சார்ந்த துறைகளில் மேலும் வளர்ச்சியை மேப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது

ஏஷியான் நாடுகளில் சிங்கப்பூருக்கு அடுத்ததாக இந்தோனேஷியா இருந்துவருவதாக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தானில் உள்ள கா்தா்பூர் குருத்துவாராவில் பக்தர்கள் ஆண்டு முழுவதும் சென்று பிரார்தனை நடத்தும் விதத்தில் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது கர்தார்பூர் குருத்துவாராவுக்கும் பக்தர்கள் பாதுகாப்புடன் எந்தவித பிரச்சனையுமின்றி பயணம் செய்ய கட்டமைப்பு வசதிகளை அமைக்க விரைவான நடவடிக்கைகளை இந்தியா எடுத்துவருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கர்தா்பூர் வரும் பயணிகளுக்காக நவீன முனையம் அமைக்க இந்திய நில நிர்வாக துறை மும்மராக ஈடுப்பட்டுள்ளது என்று மத்திய வெளியுறவுத் துறை அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

மேற்குவங்க பள்ளி பாடப் புத்தகத்தில் குதந்திரப் போராட்ட வீரர்களை தீவிரவாதிகளாக குறிப்பிட்டுள்ளதை குறித்து மறுபரிசீலனை செய்ய அம்மாநில அரசு ஒரு குழுவை நியமித்துள்ளது அம்மாநில சுட்டப்பேரவையில் நேற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்எல்ஏ திரு பிரதிப் குமார் சாகா எட்டாம் வகுப்பு வரலாற்று புத்திகத்தில் கதந்திரப் போராட்ட வீரர்கள் குறிப்பாக குதிராம் போஸ் மற்றும் பிரஃபுல்ல சாக்கி உட்பட பலர் தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் இது குறித்து அரசு என்ன நடிவடிக்கை எடுத்துள்ளது என்று கேள்வி எழுப்பினர் அப்போது பேசிய அம்மாநில கல்வி துறை அமைச்சர் திரு பார்த்தா சாட்டர்ஜி சிறந்த கல்வியாளரான ஜிபன் முகபாத்யாயா தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்தக் குழு மூன்று மாத காலத்திற்குள் அரசிற்கு அறிக்கை சம்பிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் துறைமுக வளர்ச்சி திட்டத்தில் மகாராஷ்டிரா அரசு சில திருத்தங்களை கொண்டுவந்துள்ளது அம்மாநில அமைச்சரவை நேற்று கூடியது அப்போது சரக்குகளின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி அதிகரிக்கும் விதத்தில் துறைமுகங்கள் மேம்படுத்த முடிவு எடுக்கப்பட்டது பசுமை துறைமுகங்களை அமைப்பதற்காக சில சலுகைகளை வழங்கியுள்ளது

அரசு நிலங்களை மக்களின் பயன்பாட்டிற்கு மாற்றப்படும் போது அதற்கான முத்திரை தாள் திவை ரத்து செய்யப்படும் என்று மகாராஷ்டிரா மாநில அமைச்சரவை முடிவெடுத்துள்ளது ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநிலங்களின் மூத்த பொறியியல் அதிகாரிகள் நதிநீர் பங்கீடு குறித்து நேற்று பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் அப்போது கோதாவரி நதிநீரை கிருஷ்ணா நதியுடன் பகிா்ந்து கொள்வது குறித்து விவாதித்தனா் இந்த பேச்சுவார்த்தையின் போது இரு மாநிலங்களும் நதி நீர் பங்கிடுவது குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுத்துள்ளன

இந்திய பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக பந்து வீசி நியூசிவாந்து வீரர்கள் ரன் குவிக்க இயலாமல் கட்டுப்படுத்தினர்

இறுதிப்போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது

சமோஆ தீவின் தலைநகர் ஏப்பியாவில் காமன்வெல்த் பளு துக்குதல் போட்டி நடைபெற்று வருகிறது